கல்லணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது

சரக்கு சேவை வரி மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்தின் பிராந்திய அமர்வு சென்னையில் அமைக்கப்பட உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

அமைச்சர்கள் திரு துரைக்கண்ணு திரு காமராஜ் திரு

மணியன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

திருச்சி தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இந்த தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடைந்த பின்னர் காரைக்கால் பாசன பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் இதனிடையே தஞ்சை மாவட்டத்திலுள்ள காவிரி நீர் பாயும் ஆறுகள் கால்வாய்களில் பொதுமக்கள் குளிப்பது மீன்பிடிப்பது செல்பி எடுத்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை அறிவுறுத்தியுள்ளார் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அன்பழகன் தமிழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆன் லைன் கலந்தாய்வு மூலம் மாணாக்கர் சேர்க்கை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி ஆகியோர் திருச்சி மத்திய பேருந்துநிலையத்திலிருந்து இன்றுகாலை தொடங்கி வைத்தனர்

இக்கூட்டத்தில் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது

சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு